இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள அஇஅதிமுக வேட்பாளர்களின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

திமுக இத்தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது

சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இன்று சர்வீசஸ் அணி கர்நாடகாவையும் பஞ்சாப் கோவாவையும் எதிர்கொள்கின்றன

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமீத்ஷா உள்ளிட்டோர் குஜராத் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இன்று வாக்கு சேகரிக்கின்றனர்

ராகுல்காந்தி கா்நாடகாவிலும் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

அமீத்ஷா கேரள மாநிலம் பத்தனந்திட்டையிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் திருமதி

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலர் திரு சீத்தாராம் யெச்சூரி கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலர் திரு சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோரும் கேரள மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசிநாளாகும்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்களின் அறிக்கை கிடைக்கப் பெற்றபின் தேர்தல் ஆணையத்திடம் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்

எடப்பாடி கே

இதன்படி திருப்பரங்குன்றத்தில் திரு

பெரியசாமி ஒட்டப்பிடாரத்தில் திரு

நேரு அரவக்குறிச்சியில் திரு

பொன்முடி சூலூரில் திரு

வேலு வும் தொகுதி பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தர்மபுரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகத்தில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பாக வைத்து சீல் வைக்கும் பணிகள் இன்று முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

தேபேந்திர குமார் ஜனா மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி வேட்பாளர்களின் முகவர்கள் ஆகியோர் முன்னிலையில் பாதுகாப்பான அறைகளில் வைத்து சீல் வைக்கப்பட்டன

கள்ளழகர் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று அதிகாலை வெகுவிமர்சையாக நடைபெற்றது

நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்றிரவு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெறுகிறது

கண்ணகி சித்ரா பௌர்ணமியையொட்டி சென்னை மொீனா கடற்கரையில் உள்ள கண்ணகி சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள திருவுருவப்படத்திற்கு மாநில அரசின் சார்பில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி துறை செயலாளர் திரு

வெங்கடேசன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் முனைவர் சங்கர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தின் கண்ணகி தொடர்ச்சி மேலும் இந்நாளையொட்டி தர்மபுரி மாவட்டத்தில் வள்ளல் அதியமான் மற்றும் ஔவையார் திருவுருச்சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கால்பந்து லுதியானாவில் இன்று நடைபெறும் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் சர்வீசஸ் அணி கர்நாடகாவையும் பஞ்சாப் கோவாவையும் எதிர்கொள்கின்றன

எல்